நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு முகாம்கள் இன்று நடைபெறுகின்றன

நரேந்திரமோடி பிஜேபி செயற்குழு கூட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார் இக்கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று அரசியல் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் புதுப்பித்தல் கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாக மாறியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக முதல் நாள் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடையே எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

வெங்கய்ய நாயுடு இன்று உரையாற்றுகிறார் முன்னதாக நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சிக்காகோவில் புலம் பெயர்ந்து வாழும் இந்தியர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திய கலாச்சாரத்தையும் நாட்டு மொழிகளையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார்

புதுதில்லியில் இன்று இது குறித்து விளக்கமளித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு ருஜி கனஷியா இப்பயணத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்புத் துறையில் செக்குடியரசுடன் இணைந்து சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார் பிராகில் உள்ள லேசர் ஆராய்ச்சி மையம் மும்பை டாடா ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் இப்பயணத்தின் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் இன்று நடைபெறுகிறது

கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார் முன்னதாக இன்றுகாலை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியார் கல்லூரி சார்பில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்துப் பேசிய அவர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் மூலம் மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்தப்படும் என்றார்

அன்பழகன் அண்ணாப் பல்கலைகழக விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் தவறு செய்தவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

கருப்பணன் ஈரோடில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் மத்திய மாநில அரசுகளின் மானிய உதவியுடன் விரைவில் தொடங்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் எலி காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்றார் தமிழகத்திற்குள் வரும் கால்நடைகளை பரிசோதிக்க மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறிய அவர் அவற்றை குகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சி

வி சண்முகம் அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற கட்டிடங்களையும் இன்று திறந்து வைத்தார்

நூற்றாண்டு விழாவிற்கான முன்னேற்பாட்டுப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு

ராஜலெட்சுமி உள்ளிட்டோர் இன்று தொடங்கி வைத்தனர்

ஸ்டாலின் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான நீர் ஆய்வு அறிக்கையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மத்திய அரசின் இந்நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அறிக்கையை இன்று நடைபெற உள்ள தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது

உரிய இதற்கான ஆவணங்களுடன் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் விண்ணப்பங்களை வழங்கலாம் என்றார்

ஆசியா மரியமும் தர்மபுரி மாவட்டம் அரசு அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறும் முகாமை மாவட்ட துணை ஆட்சியர் திரு சிவன் அருள் ம் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய தோட்டக்கலை இயக்கம் சார்பில் பசுமை குடில் மற்றும் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விரும்பும் விவசாயிகள் மானியம் பெற மாவட்ட தோட்டக்கலை துறைக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அதன் இயக்குநர் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்ட எல்லைப்பகுதிகளில் மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடா்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் தெரிவித்துள்ளார் மீனவர்கள் ழசல் விலைஉயர்வைக் கட்டுப்படுத்த கோரி பாம்பன் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாரத்தான் ஆயுள் காப்பீட்டு கழக திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நெல்லையில் இன்று நடைபெற்றது பாளையங்கோட்டை வ உ சி

முன்னதாக மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒசாகா கைப்பற்றியுள்ளார்